உலகிற்கேஒருஎடுத்துக்காட்டாகதிகழ்கிறதுஎன்றுபிரதமர் திருநரேந்திரமோடிகூறியுள்ளார்

இன்றுநடைபெற்றுவருகிறது

அகில இந்தியவானொலியில் மக்களிடையேமனம் திறந்துபேசும் மன் கீபாத் நிகழ்ச்சியில் அவர் இன்றுஉரையாற்றினார்

வெளிநாடுகளில் உள்ளதன்னுடையநண்பர்கள் நமதுநாட்டிற்குநன்றிதெரிவித்துசெய்திஅனுப்பியிருப்பதாகமதுரையைசேர்ந்தகீர்த்திகுறிப்பிட்டுள்ளதாகபிரதமர் சுட்டிக்காட்டினார்

இதனைஅனைத்துவானொலிநிலையங்களும் அஞ்சல் செய்யும்

உத்தராகண்ட் மாநிலம் மாயாவதியில் உள்ளஅத்வைத ஆஸ்ரமம் இந்தநிகழ்ச்சிக்குஏற்பாடுசெய்துள்ளது

திருஎடப்பாடிபழனிசாமிவெளியிட்டுள்ளஅறிக்கையில் இதுகுறித்துமுதலமைச்சர் அனைத்துகல்லூரிகள் மற்றம் பல்கலைக் கழகங்களில் இளநிலை முதுநிலைபடிப்புகளுக்கானஅனைத்துவகுப்புகளும் பிப்ரவரிமாதம் எட்டாம் தேதிமுதல் தொடங்க அனுமதிக்கப்படுவதாககூறப்பட்டுள்ளது பள்ளிகளில் ஒன்பதுமற்றும் பதினொன்றாம் வகுப்புகளையும் பிட்ரவரிமாதம் எட்டாம் தேதிமுதல் தொடங்க அனுமதிஅளிக்கப்பட்டுள்ளது கல்லூரி பள்ளிமாணவர்களுக்கானவிடுதிகளும் செயல்படலாம் என்றுதெரிவிக்கப்பட்டுள்ளது பெட்ரோல் பங்குகள் நேரக் கட்டுப்பாடின்றி இயங்கவும் நீச்சல்குளங்கள் செயல்படவும் அனுமதிக்கப்பட்டுள்ளது

இதையடுத்து திரையரங்குகள் மற்றும் மல்டிப்ளெக்ஸ் திரையரங்குகளில் நூறு சதவீதம் அளவிற்குபார்வையாளர்கள் அனுமதிக்கப்படலாம் என்றுதெரிவித்தார்

ஐஎஸ்எல் கால்பந்துப் போட்டியில் இன்று இரண்டுஆட்டங்கள் நடைபெறவுள்ளன